இனிவிரிவானசெய்திகள் காய்ச்சலினால் உயிரிழப்புகள் ஏற்படுவதைதடுப்பதற்குதேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுமேற்கொண்டுவருவதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாங்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

இந்தகாய்ச்சலினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கைகடந்தஆண்டவிடதற்போதுகுறைவானஎண்ணிக்கையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மருத்துவப் பணியாளர்கள் விடுமுறையின்றிபணியாற்றிவருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

இன்றுகோவைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இவற்றைகட்டுப்படுத்துவதற்கானநடவடிக்கைகள் தீவிரமாகமேற்கொள்ளப்பட்டிருப்பதாககூறினார்

புகுதில்லியில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் இன்று இந்தமருந்துதற்போதுமருத்துவரீதியிலானசோதனையில் உள்ளதாககூறினார் இந்தசோதனைமுடிவடைந்தவுடன் இரண்டாண்டுகளுக்குள் மருந்துதயாராகிவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் காலியாகஉள்ளசிறப்பு ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் பூர்த்திசெய்யப்படும் என்றுபள்ளிக் கல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாடேதிரும்பிப் பார்க்கும் வகையில் பள்ளிக் கல்வித் துறையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகதெரிவித்தார்

நலனுக்காகதமிழகஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகஉயர்கல்வித் மகளிர் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் பணிக்குசெல்லும் பெண்களுக்கு இருசக்கரவாகனம் வாங்க மாளியம் வழங்கும் திட்டத்தின் மூவம் முதற்கட்டமாகமாநிலம் முழுவதும் ஒருவட்சம் பேர் பயனடைந்திருப்பதாககூறினார் இலவச ஆடு மாடுவழங்கும் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்குதற்போதுஅதுவழங்கப்பட்டுவருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்திற்குஉட்பட்டமலைகிராமங்களில் போக்குவரத்துவசதிகள் மேம்படுத்தப்பட்டுவருவதாகவிளையாட்டுத் துறைஅமைச்சர் திருபாலகிருஷ்ணாரெட்டிதெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமப்புற சாலைமேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் புதியசாலைகள் அமைப்பதற்கானபணிகளை இன்றுதொடங்கிவைத்துஅவர் பேசினார் மலைவாழ் மக்கள் பயனடையும் வகையில் மாநிலஅரசின் சார்பிலும் பல்வேறுதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருவதாகஅமைச்சர் தெரிவித்தார்

குன்னூர் டைகர் ஹில் தொழிற்சாலைவளாகத்தில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் நஷ்டத்தில் இயங்கும் இந்தநிறுவனம் சீரமைக்கப்படும் என்றார்

தமிழகத்தில் வடகிழக்குபருவமழைநாளைமறுநாள் தீவிரமடையும் முதல் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் வங்கக் கடலில் குறைந்தகாற்றழுத்ததாழ்வுப் பகுதிஉருவாகவாய்ப்புள்ளதாககூறினார்

இன்றுஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அடுத்த இரண்டுமாதங்களுக்குள் இந்ததிட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவில் பங்கேற்கவுள்ளபக்தர்களுக்குதேவையானஅனைத்துவசதிகளும் செய்யப்பட்டுவருவதாகசெய்திமற்றும் விளம்பரத் துறைஅமைச்சர் திருகடம்பூர்ராஜூ கூறியுள்ளார் இன்று இப்பணிகளைபார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்தபணிகள் அனைத்தும் நாளைக்குள் முடிவடைந்துவிடும் என்றும் அவர் கூறினார் வியாழக்கிழமைதொடங்கவுள்ள இந்தவிழாவில் லட்சக்கணக்கானபக்தர்கள் பங்கேற்பார்கள் என்றுஅவர் தெரிவித்தார் இதனையொட்டி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டகாவலர்கள் பாதுகாப்புப் பனியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அரசுபணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளைதமிழில் நடத்தஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாகவலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இன்றுஅவர் இரண்டாம் தொகுதிபணிகளுக்கானபோட்டித் தேர்வுகளைதமிழில் நடத்தமுடியாதுஎனபணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருப்பதுகண்டனத்திற்குரியதுஎன்றுகூறியுள்ளார் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் வென்ற இந்தியஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்துள்ளது

ஜொ்மனியில் நடைபெற்றுவரும் சா்வதேசபேட்மிண்டன் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சுபாங்கர் தே பிரிட்டனின் ராஜிவ் ஐ எதிர்கொள்கிறார் ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் தில்லிஅணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியைஎதிர்கொள்கிறது